பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாத பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என இந்தியா தெரிவித்துள்ளது

பிரசார் பாரதியில் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார்

மேகாலயா மற்றும் நாகலாந்து சட்டப் பேரவைக்காள தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் விரிவாள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாத பாகிஸ்தானுடன் பேச்கவார்த்தை நடத்த முடியாது என இந்தியா தெரிவித்துள்ளது இத்தொடர்பான கேள்விக்கு டுவிட்டர் வலைதளத்தில் பதிலளித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தீவிரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக கூறியுள்ளார் மாலத்தீவு விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிவளித்துள்ள அவர் மாலத்தீவில் அறிவிக்கப்பட்டுள்ள அவசரநிலை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் இதுகுறித்து ஏற்கனவே அரசு சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாலத்தீவில் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார்

புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இரண்டு மாதங்களுக்குகள் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

பாடங்கள் பாதியாக குறைக்கப்படுவதால் மாணவர்கள் மற்ற துறைகளில் தங்கள் திறனை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார் மாணவர்களிடையே நடைமுறை அறிவை மேம்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் பாடங்களை பாதியாக குறைக்கும் நடவடிக்கை மாணவர்களின் ஒட்டுமொத்த தலைமைப் பண்மை உயர்த்த உதவும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடைபெற்ற முறைகேடுகள் சம்பவங்கள் போன்றவை எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதள் அவசியத்தை குடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கயா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சுகாதாரமான சூழலை அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொழிலாளா்களுக்கு நவீன கருவிகள் குறித்த பயிற்சிகள் வழங்கவேண்டும் என்று அவா் கேட்டுக்கொண்டாா் தொழிலாளா்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முழுமையாக அவா்களுக்கு சென்றடைவதை உறுதிசெய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக்கொண்டார் சிறைகளில் அளவிற்கு அதிகமாக கைதிகள் அடைக்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க தேசிய சுட்ட பணிகள் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளின் மறுவாழ்வு அவர்களின் குழந்தைகள் நலன் மற்றும் கல்வி குறித்தும் நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டுள்ளது மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சிறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்து மாநில சுட்டப் பணிகள் ஆணையங்களின் உறுப்பினர் செயலாளர்கள் மூலம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு தலைமைச் செயலாளரை தாக்கிய விவகாரத்தில் தில்லி மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா ஆகியோர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று அம்மாநில அரசு ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக அரசு ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்திற்கு அரசியல் மற்றும் நிரந்தர நிர்வாகிகள் எழுத்து மூலமாக தீர்வுகாண வேண்டும் என்றும் பேச்கவார்த்தை நடத்த முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது அரசு தலைமைச் செயலாளரை தாக்கிய விவகாரத்தில் மன்னிப்புக் கோருவதற்குப் பதிவாக திரு கெஜ்ரிவாலும் திரு சிசோடியாவும் மறுப்பு தெரிவித்து வருவது சதித்திட்டத்தின் ஒரு பகுதியே என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மீது தில்லி மாநில துணைநிலை ஆளுநரும் காவல் ஆணையரும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சும்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தில்லியில் அனைத்து அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழியர்கள் மதிய உணவு இடைவேளை நேரத்தில் ஐந்து நிமிடம் மௌனம் கடைபிடிப்பார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதேநேரத்தில் அரசுப் பணிகளை மேற்கொள்வதில் எந்தவித தேக்கமும் இன்றி ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் என்று பொதுமக்களுக்கு ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பிரசார் பாரதியில் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார்

மேகாலயா மற்றும் நாகலாந்து சட்டப் பேரவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த இரு மாநிலங்களில் வாக்குப் பதிவு நூளை காலை ஏழு மணிக்குத் தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறும்

மேகாலயாவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெடிவிபத்தில் இறந்ததால் வில்லியம் நகர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாகலாந்தில் தேசியவாத ஜனநாயக முன்னணி கட்சித் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் வட அங்காமி தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வசதியாக இருமாநிலங்களிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டு மாநிலங்களிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படும் நாட்டில் தொழிலையும் விவசாயத்தையும் மேம்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரக திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கப்பல் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சரக்கு வாகன நிறுத்த முனையம் மற்றும் தகவல் நிலையத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் கடல்சார் வர்த்தகத்தை ஊக்குவிக்க துறைமுகங்களில் உள்ள வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்

பிரபல காவ்பந்து விளையாட்டு வீரர் திரு பைஜிங் பூட்டியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகியுள்ளார் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகியுள்ளதாகவும் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் சேரும் எண்ணம் இல்லை என்றும் டுவிட்டர் வலைதளத்தில் அவர் பதிவு செய்துள்ளார்

ராஜஸ்தானில் ஜோத்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சுட்ட விரோத மணல் குவாரிகள் குறித்து விசுரிக்க நீதிமன்ற ஆணையர்களை தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் நியமித்துள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஜவாத் ரஹீம் தலைமையிலாள அமர்வு வழக்கறிஞர்கள் கௌரவ் பன்சால் மற்றும் ராகுல் குரானா ஆகியோரை நீதிமன்ற ஆணையர்களாக நியமித்ததோடு

ஜார்கண்டில் பாலமு மாவட்டத்தில் நக்சவைட்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பெண்கள் உட்பட நாள்கு நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சில்கோ வளப்பகுதியில் மத்திய பாதுகாப்புப் படையினரும் காவல் துறையினரும் நடத்திய தேடுதல் வேட்டையில் நக்சவைட்டுகளுக்கு எதிராக இன்று காலை எட்டு மணிக்கு தாக்குதல் நடைபெற்றது அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினரின் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது துபாயில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவி உயிரிழந்தது விபத்து என அந்நாட்டு மருத்துவக் குழு அளித்துள்ள உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தங்கியிருந்த விடுதியில் உள்ள குளியலறை தொட்டியில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது